விட்டது என்று கா்நாடக சுட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமா் திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டியிருக்கிறார்

புயல் வீசக்கூடும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது

குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கவுதமாலா சென்றடைந்தார்

அணியும் ஒரு ஆட்டத்திலும் பஞ்சாப் அணியும் ராஜஸ்தாள் அணியும் மற்றொரு ஆட்டத்திலும் மோதவுள்ளன இனி விரிவான செய்திகள் ஒரு குடும்ப ஆட்சிக்காக பல தேசிய தலைவாகளை காங்கிரஸ் கட்சி புறம்தள்ளி விட்டது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டியிருக்கிறார்

பிஜேபிக்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ள பிரதமர் திரு மோடி தொடர்ந்து பொதுக்கூட்டிங்களில் பொதுக்கிறாா் சித்ரதர்கா பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் காங்கிரஸ் கட்சி மீது குற்றச்சாட்டு கணைகளை தொடுத்தார் வாக்கு வங்கி அரசியலுக்காக திப்பு சுல்தாள் பிறந்தநாளை க்நாடக காங்கிரஸ அரசு கொண்டாடுகிறது என்றும் கல்தான்களை கொண்டாடுவதன் மூலம் சித்ரதுர்கா மக்களை காங்கிரஸ் அவமதித்து விட்டது எ்ன்றும் குறிப்பிட்டார் நாட்டின் உயர் பதவியில் ஏழை குடும்பத்தை சேந்தவர்கள் வருவதை காங்கிரஸ் கட்சியால் தாங்கிகொள்ளமுடியவில்லைபென்றும் அண்ணல் அம்பேத்கரின் நாட்டுக்கான பங்களிப்பை ஒருபோதம் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை அவமதித்த கட்சி காங்கிரஸ் என்றும் குற்றம் சாட்டினார் தலித்கள் வாக்குகளை பெறுவதற்காக உண்மைக்கு மாறான தகவல்களை அந்தக்கட்சி பரப்புவதாகவும் குறிப்பிட்டார் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் விஞ்ஞான் என்ற தாரக மந்திரங்களின் பூமியான சித்ரதுர்கா மக்கள் பிஜேபிக்கு அளிக்கும் ஆதரவுக்காக அவர் நன்றி தெரிவித்துக்கொண்டார்

இந்திரா காந்தி காலம் முதலே தேர்தல் வெற்றிகளுக்காக விவசாயிகளை காங்கிரஸ் கட்சி தவறான பாதைக்கு திசைத்திருப்பி வருவதாகவும் அவர் கூறினார் மதச்சார்பற்ற ஜனதா தள கட்சியுடன் ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு தேர்தலில் வெற்றிபெற காங்கிரஸ் கட்சி முயற்சித்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் ஷிமோகாவில் உரையாற்றிய பிரதமர் கொட்டைபாக்கு விவசாயிகளுக்கு எல்லா உதவிகளையும் அரசு அளிக்கும் என்று உறுதியளித்தால் கா்நாடகத்தில் முடிவடையாத ரயில் பாதை பணிகள் பூர்த்தி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது

கா்நாடக சுட்டப்பேரவைக்கு இன்னும் ஒரு வாரத்திற்கு குறைவாகவே இடைவெளி உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தங்கள் பிரச்சாரத்தை முடுக்கி விட்டுள்ளன பிரதம் திரு நரேந்திரமோடி இன்று சித்ரதுர்கா ரெய்ச்சூர் ஜமகந்தி ஹுப்ளி ஆகிய இடங்களில் பொதுக்கூட்டங்களில் உரையாற்றுகிறார்

பிஜேபி தேசியத் தலைவா் திரு அமித் ஷா பெல்காவியில் இன்று கூட்டத்தில் பேசுகிறார் மாநில பிஜேபி தலைவர் விஜயபுராவிலும் முன்னாள் முதலமைச்சா் திரு எஸ் எம் கிருஷ்ணா பெங்களூருவிலும் மத்திய அமைச்ச் திரு சதானந்த கவுடா எமசூருவிலும் இன்று பேசுகிறார்கள் கா்நாடக காங்கிரஸ் முதலமைச்சா் திரு சித்தராமையா இன்று முதலில் பெங்களூருவிலும் பின்னா் தமது சொந்த மாவட்டமான மைசூர் மாவட்டத்திலும் கூட்டங்க்ளில் பேசுகிறார் மதச்சார்பற்ற ஜனதாதள் தலைவர் திரு எச் டி குமாரசாமி ஹசனிலும் சிக்மகளுர் ஷிமோகா மற்றும் வடக்கு கள்நாடகத்தில் பிரச்சாரம் செய்கிறார்

அசாம் மேகாலயா நாகாலாந்து மணிப்பூர் மிசோராம் திரிபுரா மாநிலங்களில் ஆங்காங்கே பலத்தமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கையை மேற்கோள்காட்டி உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது ஜம்மு கஷ்மீர் உத்ரகாண்ட் இமாச்சல் பிரதேஷ் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் தில்லி மேற்கு உத்தரபிரதேஷ் மாநிலங்களில் ஆங்காங்கே பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை இருக்கலாம் என்றும் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள் மேற்கு ராஜஸ்தானில் ஆங்கபாங்கே புழுதிப்புயலும் இடியுடன் கூடிய மழையும் இருக்கக்கூடும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்

கௌதமாலா பனாமா பெரு ஆகிய லத்தீள் அமெிக்க நாடுகளுக்கு அரசு முறைப் பயணமாககுடியரக துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு நேற்று புதில்லியிலிருந்து புறப்பட்டு சென்றார் அவருடன் பழங்குடியினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜஸ்வந்த் சிங் சுமன் பாகி பகபூர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேர் மற்றும் மூத்த அதிகாரிகளும் சென்றுள்ளார்கள் விண்வெளி தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் தயாரிப்பு உயிரி தொழில்நுட்பம் உள்ளிட்ட அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இந்த நாடுகளுடன் ஒத்துழைப்பு குடியரசு துணைத்தலைவர் பயணத்தின்போது கோரப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார் லத்தீன் அமெரிக்க நாடுகளுடன் உறவை நெருக்கமாக்கிக் கொள்வதற்கு இந்தியா முக்கியத்துவம் அளிக்கிறது என்று வெளியுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தார்கள் இந்த நாடுகளுடன் கடந்த சில ஆண்டுகளில் அரசியல் ரீதியாகவும் தொழில் மற்றும் வாத்தக ரீதியிலும் உறவும் ஒத்துழைப்பும் அதிகித்துள்ளது என்று வெளியுறவு அமைச்சக குறிப்பு தெரிவிக்கிறது கவுதமாலாவிலிருந்து பனாமாவுக்கும் அதன்பின் தென் அமெரிக்க நாடான பெருவுக்கும் குடியரசு துணைத்தலைவர் செல்வார் நாட்டிலேயே மிக உயரமான கம்பத்தில் தேசியக்கொடியை அசாம் மாநிலம் முதல் முறையாக பறக்கவிடுகிறது

இந்த திட்டத்தின் தலைவர் திரு அங்கூர்தாஸ் இதுபற்றி கூறுகையில் நவீன நகரங்கள் திட்டத்துடன் தொழில்கள் மற்றம் வர்த்தக இலாகாக்கள் கூட்டாக இந்தப்பணியை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார்

குறைந்த கட்டணத்தில் குடிநீர் பெறுவதற்காக குடிநீர் ஏ டி எம் கள் அமைக்கப்படுகின்றன என்றும் நகரில் உள்ள நீர்நிலைகள் மேம்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தாா் சிறையில் இருக்கும் கைதிகள் கரங்கம் தோண்டி தப்பித்து செல்ல நடக்கும் முயற்சிகளை முறியடிக்க நாட்டுக்கே வழிகாட்டும் வகையில் குஜராத் அரசு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவுள்ளது பூமிக்கு அடியில் சுரங்கம் தோண்டப்படுவதை கண்டறியும் உயர்ரக நவீன உணர்வு சாதனங்கள் குஜாத்தின் இரண்டு மத்திய சிறைகளில் நிர்மாணிக்கப்பட உள்ளது அகமதாபாதில் உள்ள சபா்மதி மத்திய சிறையிலும் சூரத் மாவட்டத்தில் வாஜபூர் மத்திய சிறையிலும் பூமிக்கடியில் இந்த உணர்வு சாதனங்கள் பொருத்தப்படுவதாக குஜராத் காவல்துறை சிறைகள் பிரிவு அதிகாரி தெரிவித்துள்ளார் நாட்டிலேயே இதுதான் முதல் முயற்சியாக இருக்கும் என்றும் இதற்காக மாநில அரசு இரண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கியுள்ளது என்றும் கூறினார் பிரிட்டிஷ் ஆட்சியில் கட்டப்பட்ட சபாமதி சிறையில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் கைதிகள் சுரங்கம் தோண்டிய செய்தி வெளியானது ஜம்மு கஷ்மீர் ஷோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படைகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடந்த மோதலில் இஸ்புல் கமாண்டர் ஒருவர் உட்பட ஐந்து பயங்கரவாதிகள் கொல்லப்டட்டார்கள் துப்பாக்கி சண்டையில் பொதுமக்களில் ஒருவரும் காயமடைந்தததாக தெரிகிறது இந்த மோதல் பற்றிய மேலும் விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது ஐபிஎல் போட்டிகளில் இன்று மும்பையில் நடக்கும் ஆட்டத்தில் மும்பை இன்டியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளும் மோதவுள்ளன இந்தூரில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில்கிங்ஸ் லெவள் பஞ்சாப் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மோதவுள்ளன இதுவரை நடந்துள்ள போட்டிகளில் ஐதராபாத் சன்ரைசர்ஸ் அணி எட்டு புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது சென்னை சூப்பா் கிங்ஸ் இரண்டாவது இடத்திலும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மூன்றாவது இடத்திலும் பஞ்சாப் கிங்ஸ் லெவன் அணி நான்காவது இடத்திலும் உள்ளன